நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைத்து குடும்பங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெறக் கோரிகாங்கிரஸ் கையெழுத்து தொடங்கும் என்று இயக்கம் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கும் அவர்களுக்கு கல்வி அளிக்கவும் சிறப்பான உடல் ஆரோக்கியம் மற்றும் பாலின சமன்பாட்டை மேம்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகளுக்கு நியாயமான வாய்ப்புகளுடன் கூடிய கண்ணியமான வாழ்க்கை கிடைப்பதையும் பெண் குழந்தைகளின் அதிகாரப் பங்கேற்பு மேம்படுவதையும் உறுதிப்படுத்த பாடுபடும் அனைவரையும் சிறப்பாக பாராட்டும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் நாட்டில் பெண் குழந்தைகளின் விகிதம் குறையும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பிரதமர் திரு

நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் கலந்துரையாடினார் நாட்டின் மகத்தான சமூக கலச்சார மரபை போற்றும் தருணமே குடியரசுத் தின அணிவகுப்பு என்றும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உற்சாகம் ஊட்டுவதாக இவ்விழா அமைவதாகவும் அவர் கூறினார் இளைஞர்கள் உட்பட அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு தங்களால் இயன்றதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சரும் இதில் கலந்து கொள்வார்

நரேந்திர மோடியின் முயற்சிகள் காரணமாகவே போடோ லாண்ட் நிலப் பிராந்தியத்தில் புதிய அமைதி மற்றும் வளர்ச்சி யுகம் பிறந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதுடெல்லியில் கையெழுத்தான போடோ லாண்ட் நிலப் பிராந்திய உடன்பாட்டின் ஓராண்டு நிறைவை ஒட்டி அசாம் மாநிலம் கோக்ராஜாரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவை இன்று அவர் தொடக்கி வைத்து பேசினார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒழிக்க பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை தொடர்ந்தே அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் வன்முறையின்றி உள்ளாட்சித் தேர்தல் நடந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார்

பாஸ்கருக்கு அனுப்பி வைக்கலாம் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

இது பற்றிய புகைப்படங்களை பத்திரிக்கைகள் வெளியிடலாம் என்றும் துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் குடியரசுத் தின விழா கொண்டாட்டங்களுக்கு பிறகு காங்கிரஸ் துணைநிலை ஆளுநரை திரும்ப பெறக் கோரி கையெழுத்து தொடங்கும் என்று முதலமைச்சர் திரு

ராகுல் காந்தி ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாகவே இருப்பதாகவும் ஆட்சியை பிடிப்பதற்கான பாரதீய கனவு நிறைவேறாது என்றும் திரு

இதற்கிடையே புதுச்சேரி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி தமது மகனுடன் இன்று கோவையில் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார் புதுச்சேரி நடப்பு நிலவரங்கள் குறித்து தாம் எடுத்துக் கூறியதாகவும் யூனியன் பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசு மீண்டும் அமையப் பாடுபட தாம் உறுதி அளித்தாகவும் திரு கந்தசாமி பின்னர் தொலைபேசி மூலம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கோகுல கிருஷ்ணன் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கிராமப்புறங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழுவினரின் வறுமை நிலையை குறைக்கும் வகையில் வங்கிகளுடன் இணைந்து இந்த உதவிகள் வழங்கப்பட்டதாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது

நாராயணசாமி இன்று பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயத்துடன் இணைந்து திறந்து வைத்தார் மங்கல தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறை செயலர் மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நமச்சிவாயம் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் டி அருண் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

அஸ்வினி குமார் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுர்பிர் சிங் மாவட்ட ஆட்சியரும் மாவட்டத் தேர்தல் அதிகாரியுமான திருமதி

புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைத்து குடும்பங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி காங்கிரஸ் கையெழுத்து இயக்கம் தொடங்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்